பீஹார் மாநில மூளைக் காய்ச்சல் பாதிப்புகள் குறித்து மத்திய அரசு மற்றும் பீஹார் அரசிடம் உச்சநீதிமன்றம் விளக்கம் கேட்டுள்ளது

மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தாத புதுவை அரசை பதவிநீக்கம் செய்ய வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு

சட்டம் மற்றும் இதர சட்டங்களில் ஆதார் திருத்தம் கொண்டுவருவதற்கான மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார் கடந்த மார்ச் மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசரச் சட்டத்திற்கு மாற்றான இம்மசோதாவில் விதிமுறைகளை மீறுவோருக்கு கடும் தண்டனை வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது

மசோதா அவையில் தாக்கல் செய்யப்படுவதை ஆர்

பி உறுப்பினர் திரு பிரேமசந்திரன் ஆட்சேபித்து பேசுகையில் இம்மசோதா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவை மீறுவதாகவும் ஆதார் தரவுகள் தனியார் கைகளுக்கு செல்வதை அனுமதிக்கும் வகையிலும் அமைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார் ஆதார் திட்டம் தேசிய நலனைக் கருத்தில் கொண்டது என்றும் அந்தரங்க உரிமைகளை இத்திட்டம் மீறவில்லை என்றும் அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் பதிலளித்தார் ஆதார் மூலம் தான் அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என கட்டாயம் எதுவும் இல்லை என்றும் மொபைல் தொலைபேசிகளுக்கான சிம் கார்டுகளை ஆதார் இல்லாவிட்டாலும் பெற முடியும் என்றும் அவர் உறுதியளித்தார் வங்கிக் கணக்குகளை தொடக்கவும் மொபைல் தொலைபேசி இணைப்பு பெறவும் தன்னார்வ அடிப்படையிலான அடையாளச் சான்றாக ஆதார் எண்ணை பயன்படுத்தி கொள்ளவே மசோதாவில் வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற இரு அவைகளின் கலப்புக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இன்று இரு அவைகளிலும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை இணை அமைச்சர் திரு பிரதாப் சந்திர சாரங்கி இத்தீர்மானத்தை மக்களவையில் கொண்டு வந்து பேசுகையில் நாட்டின் வளர்ச்சிக்கான நரேந்திரமோடி அரசின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் முன் முயற்சிகளுக்கு கிடைத்துள்ள வெற்றிகளை பட்டியலிட்டு காட்டினார் மோடி அரசு கொண்டுவந்த நேரடி ரொக்க மானியத் திட்டத்தினால் பல்வேறு அரசுத் திட்டங்களில் இடைத் தரகர்களின் தலையீடு நீங்கி சாதகமான சூழல் உருவாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் மோடி அரசு மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து அரசுக்கு அமோக ஆதரவு அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிஜேபி உறுப்பினர் திருமதி ஹீனா கேவிட் இத்தீர்மானத்தை வழிமொழிந்தார் அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆதிர் ரஞ்சன் சவுத்ரி விவாதங்களை தொடக்கி வைத்தார் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களை பிஜேபி செயல் தலைவர் திரு

பி நட்டா தொடக்கி வைத்தார் புதிய கல்வி கொள்கை மூலம் எல்லா இந்திய மொழிகளையும் சமமாக மேம்படுத்த அரசு உறுதிப் பூண்டுள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

தர்மேந்திர பிரதான் இன்று மக்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் கூறினார்

ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

ரிசர்வ் வங்கியின் துணைஆளுநர் திரு

அவர் ரிசர்வ் வங்கியின் பணக் கொள்கைத் துறைக்கு பொறுப்பாளராக இருந்து வந்தார் தவிர்க்க முடியாத சொந்த காரணங்களால் பதவியைத் தொடர முடியாத நிலையில் தாம் இருப்பதாக ராஜினாமா கடிதத்தில் அவர் கூறியுள்ளதாக ரிசர்வ் வங்கி செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது ராஜினாமா கடிதத்தின் விளைவாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை உரிய அதிகாரிகள் பரிசீலித்து வருவதாகவும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது நியூயார்க் பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியரான திரு

மாநிலத்தில் மருத்துவ வசதிகளும் ஊட்டச்சத்து மற்றும் துப்புரவு நிலவரங்களும் போதிய அளவில் உள்ளதா குறித்து பீஹார் அரசு பிரமாணப் பத்திரம் ஒன்றையும் தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கன்னா திரு

ஆர்

உத்தரப்பிரதேசத்திலும் இதேபோன்ற உயிரிழப்புகள் நடத்திருப்பதாக விசாரணையின்போது வழக்கறிஞர்களில் ஒருவர் கூறியதைத் தொடர்ந்து அம்மாநில அரசு பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

இதற்கிடையே முசாபர்பூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மூளைக் காய்ச்சல் பரவியதற்கு வறுமையும் ஊட்டச்சத்து குறைபாடுகளுமே முக்கிய காரணம் என்று பூர்வாங்க ஆய்வில் தெரியவந்திருப்பதாக பீஹார் தெரிவித்துள்ளன நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கக் கோரும் தமிழக அரசின் தீர்மானத்தை மத்திய அரசு உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என இன்று மாநிலங்களவையில் தமிழக உறுப்பினர் திரு திருச்சி சிவா வலியுறுத்தினார் பூஜ்ய நேரத்தின் போது இப்பிரச்னையை எழுப்பி பேசிய அவர் நீட் தேர்வினால் விரும்பிய பலன் விளையவில்லை என்றும் பிளஸ் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்தவர்கள் கூட நீட் தேர்வால் பாதிக்கப்படுவதால் கொள்கைக் கட்டண வசூலிக்கும் தனியார் பயிற்சி மையங்களுக்கே இலாபம் என்றும் கூறினார்

தனபால் அறிவித்துள்ளார்

அன்பழகன் கூறியுள்ளார் மத்திய அரசின் இத்தகைய திட்டங்களை அமல்படுத்தாத புதுவை அரசை டிஸ்மிஸ் செய்யக்கோரி அஇஅதிமுக தலைமையின் அனுமதியுடன் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு கடிதம் எழுதப்படும் என்று அவர் இன்று புதுவையில் உயர்த்தப்பட்ட வரி விகிதங்களை குறைக்கக் கோரி தீர்மானம் நிறைவேற்றியுள்ள திமுக அதற்கு பதிலாக காங்கிரஸ் அரசுக்கான ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் மத்திய வேளாண் அமைச்சகத்தை இரண்டாக பிரித்து தனி மீன்வளத்துறை அமைச்சகம் உருவாக்கியதன் காரணமாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தேசிய மீனவ மக்கள் பேரவை நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது வேளாண் அமைச்சகத்தின் தனி மீன்வளத்துறை அமைத்தால் போதாது என்பதையும் தனி மீன்வள அமைச்சகம் தேவை என்பதையுமே தாங்கள் வலியுறுத்தி வந்ததாக மீனவ மக்கள் பேரவையின் தலைவர் திரு

இளங்கோ இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பயனீட்டு உளவியல் துறை பேராசிரியர் சிப்நாத் தேப் டெல்லி பல்கலைக்கழகப் பேராசிரியர் விமலா வீரராகவன் ஆகியோரின் தொகுப்பில் உருவாகியுள்ள தொலைநிலைக் கல்வியின் வாய்ப்புகளும் சவால்களும் என்னும் நூலை இன்று புதுவையில் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குர்மீத் சிங் வெளியிட்டார் அனைத்துப் பல்கலைக்கழகங்களில் தொலைநிலைக் கல்வி அதிகாரிகள் தேசிய அளவிலான கொள்கை வகுப்பாளர்கள் கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு இந்நூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் செய்திகுறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

உரிய பாடப் பிரிவுகளில் பிளஸ் அல்லது ஐடிஐ முடித்தவர்கள் உரிய ஆவணங்களுடன் இதில் கலந்து கொள்ளலாம்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆதார் மற்றும் இதர சட்டங்களில் திருத்தம் கொண்டுவருதற்கான மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது பீஹார் மாநில மூளைக் காய்ச்சல் பாதிப்புகள் குறித்து மத்திய அரசு மற்றும் பீஹார் அரசிடம் உச்சநீதிமன்றம் விளக்கம் கேட்டுள்ளது

மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தாத புதுவை அரசை பதவிநீக்கம் செய்ய வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார்